வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதியகாற்றழுத்ததாழ்வுப் பகுதியின் நகர்வு உன்னிப்பாககண்காணிக்கப்பட்டுவருவதாகவும் கொள்ளத் இதுகுறித்துபொதுமக்கள் அச்சம் தேவையில்லைஎன்றும் தமிழகஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது

தமிழகத்தில் தொழில் முதலீடுசெய்யமுன்வரும் நிறுவனங்களுக்குதேவையானஅனைத்துஉதவிகளும் வழங்கப்படும் என்றுமாநிலஅரசுகூறியுள்ளது சர்வதேசஆன்லைன் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு வெண்கலப் பதக்கம் வென்றார் நிவர் புயலினால் ஏற்பட்டபாதிப்புகளைஆய்வு செய்வதற்காகமத்தியக் குழு இன்றுதமிழகம் வருகிறது மத்தியஉள்துறை இணைச் செயலாளர் திரு

முதலில் தலைமைச் செயலாளர் திருசண்முகத்துடன் இந்தக் குழுவினர் ஆவோசனைநடத்துகின்றனர் நாளைமுதல் குழுக்களாகபிரிந்துசென்று புயல் பாதிப்புகளைபார்வையிடுகின்றனர்

புவியரசன் கூறியுள்ளார்

கூறியுள்ளார் நேற்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பொதுமக்கள் இதுகுறித்துஅச்சம் கொள்ளத் தேவையில்லைஎன்றுகேட்டுக் கொண்டார்

தங்கமணிகூறியுள்ளார்

செல்லூர் ராஜூ கூறியுள்ளார் நேற்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் போதியஉணவுப் பொருட்கள் கையிருப்பில் இருப்பதைஅதிகாரிகள் உறுதிசெய்யவேண்டும் என்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருப்பதாகதெரிவித்தார் தமிழகஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்கள் அனைத்துதரப்பினரும் காரணமாக பயனடைந்துவருவதாகவும் அமைச்சர் கூறினார்

எடப்பாடிபழனிசாமியிடம் இன்றுசமர்ப்பிக்கப்படவுள்ளது இதன்பின்னர் இதுகுறித்தஅறிவிப்பு வெளியாகும் என்றுபள்ளிக் கல்வித்துறைஅமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்தார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் நடைபெற்றநிகழ்ச்சியில் இந்ததிட்டத்திற்காக நேற்று இலவசமாகநிலங்களைவழங்கியவர்களுக்குபாராட்டுசான்றிதழ்களைவழங்கியபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நரேந்திரமோடி இன்றுகலந்துரையாடுகிறார் காணொலிக் காட்சிவாயிலாகநடைபெறவுள்ள இந்தகலந்துரையாடலின்போது இப்பணியில் ஏற்பட்டுள்ளமுன்னேற்றம் குறித்துபிரதமர் விரிவாககேட்டறியவுள்ளதாகமத்தியஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் தொழில் முதலீடுசெய்யமுன்வருபவா்களுக்குதேவையானஅனைத்துஉதவிகளையும் மாநிலஅரசுவழங்கும் என்றுதொழில்துறைஅமைச்சா் திரு சம்பத் கூறியுள்ளாா் நேற்றுஒகுரில் சிறு குறு நடுத்தாதொழில் சங்கத்திற்கான புதியகட்டித்தை இன்றுதிறந்துவைத்தபின்னா் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தொழில் முனைவோருக்குஉறுதுணையாகதமிழகஅரசு இருக்கும் என்றுஅவர் கூறினார் ஒசூர் அருகேஉள்ளசூளகிரியில் சிப்காட் தொழிற் பூங்காஏற்படுத்தநடவடிக்கைஎடுக்கப்படும் என்றும் திரு சும்பத் தெரிவித்தார் நீலகிரிமாவட்டத்தில் குடியிருப்பு பகுதிகளில் வள விலங்குகள் வருவதைதடுப்பதற்காக பல்வேறுநடவடிக்கைகளைவனத்துறையினர் மேற்கொண்டுவருகின்றனர்

ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இடம்பெற்றுள்ளநாடுகள் பங்கேற்கும் கூட்டம் இன்றுகாணொலிக் காட்சிவாயிலாகநடைபெறுகிறது இஸ்லாமியஅமைப்புகளின் நிறைவேற்றப்பட்டதீர்மானத்தில் இந்தியாகுறித்து இடம்பெற்றகருத்துகளுக்குமத்தியஅரசுகடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

அரியலூர் மாவட்டத்தில் மழைக்காலங்களில் பரவும் நோய்களைதடுப்பதற்கான நடமாடும் மருத்துவக் குழுவின் சேவையை மாநிலஅரசின் தலைமைகொறடாதிரு ராஜேந்திரன் நேற்று தொடங்கிவைத்தாா்

விளையாட்டுச் செய்திகள் சர்வதேசஆன்லைன் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் விஷ்ணு வெங்கலப் பதக்கம் வென்றார்

ஐஎஸ்எல் காவ்பந்துப் போட்டியில் சென்னை கேரளாஅணிகளுக்கு இடையேநடைபெற்றஆட்டம் டிராவில் முடிந்தது